பிரதமர் திரு

அளிக்கப்படும் என்று மத்திய சிறுகுறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு

பிரதமரின் இந்த பயணம் இருநாடுகளுக்கிடையே பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் பரிவர்த்தனையோடு இருநாடுகளின் நட்புறவு மேம்பட வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் மைத்ரி பால சிறிசேனாவுடன் இரு தரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை சாகர் கொள்கைகளின் அடிப்படையில் பிரதமரின் இந்த பயணம் அமைகிறது பிரஸார் பாரதி பிரஸார் பாரதி அமைப்பின் தன்னாட்சி உரிமை தக்கவைக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு

தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியின் சிறப்பு மிகு நிகழ்ச்சிகளுக்கும் செய்தி சேவைக்கும் பாராட்டு தெரிவித்த அவர் இது மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றார்

விரைவாக செயலாற்றுவதாக கூறிக்கொள்ளும் தொலைக்காட்சிகள் மத்தியில் தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் அதி நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் என்றார்

நிதின் கட்காரி வேளாண் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஊரக உயர் முன்றுரிமை அளிக்கப்படும் என்று மத்திய சிறுகுறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இத்துறை அமைச்சராக இன்று பொறுப்பேற்றுக்கொண்ட அவர் ஊரக விவசாய பிரிவில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு பொருளாதார திறன் வளர்ச்சியடைய உரிய முயற்சிகள் எடுக்கப்படும் என்றார் இத்துறையின் இணையமைச்சராக திரு பிரதாப் சாரங்கி பொறுப்பேற்றுக்கொண்டார்

ஹர்ஷ்வர்த்தனும் சமூக நீதி அதிகாரம் அளிப்பு துறை அமைச்சராக திரு தாவர்சந்த் கெலாட்டும் பொறுப்பேற்றுக் கொண்டனர்

விஜயபாஸ்கர் பொதுமக்களின் போக்குவரத்து தேவைகளை மேலும் மேம்படுத்த போக்குவரத்து கழக பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிட வேண்டும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

பேருந்துகளை சென்னையில் இயக்குவதற்கான முக்கிய மின்சார வழித்தடங்கள் சார்ஜிங் பாயின்ட்ஸ் அமைப்பது குறித்த திட்ட அறிக்கை அந்நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் இதுகுறித்து விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஓட்டுனர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளும் அவர்களின் நலன் காக்கும் மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

நிபா வைரஸ் கேரள மாநிலம் கொச்சியில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட கல்லுாரி மாணவர் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதார துறை அமைச்சர் திருமதி

இம்மாணவரின் ரத்த மாதிரிகள் புனே தேசிய ரத்த பரிசோதனை மையத்திற்கு அனுப்பிவைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டதில் இது உறுதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இதனையடுத்து இம்மாணவர் தனிப்பிரிவில் வைக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

எடப்பாடி

பழனிசாமி தெரிவித்துக்கொண்டுள்ளார் இந்நன்நாளில் உலகில் அன்பும் அமைதியும் சகோதரத்துவமும் தழைத்திட வேண்டும் என்று இறைவனை வேண்டி அன்புடன் தமது நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துக்கொண்டுள்ளார் செல்லூர் ராஜீ தமிழகத்தில் விவசாயிகளுக்கு வேளாண்கடன்கள் தாமதமின்றி வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜீ தெரிவித்துள்ளார்

குல்ஷன் ராஜ் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினாின் ஆய்வு இன்று தொடங்கியது இதுகுறித்து எமது செய்தியாளர்

நாகராஜன் தொழில்முனைவோர் மேம்பாடு படைப்பாற்றல் மையத்தின் இயக்குனராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை தலைமை செயலர் திருமதி

புதிய ஆட்சித்தலைவர் தொடர்பான மறு உத்தரவு வரும் வரை மாவட்ட வருவாய் அலுவலர் ஆட்சித்தலைவர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாலாஜி பொதுப்பணித்துறையின் கூடுதல் செயலராகவும் மற்றொரு கூடுதல் தலைமை தேர்தல் அலுவலர் திரு

ஆசியாமரியம் காவிரி ஆறு மற்றும் நீர்வரத்து அதிகம் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவது உள்ள குறித்து மாணாக்கருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

தூத்துகுடி மாவட்டத்தில் உள்ள குழந்தை இல்லங்களில் தங்கி படிக்கும் குழந்தைகளுக்கான உளவியல் திறன் வளர்ப்பு பயிற்சி இன்று நடைபெற்றது